பிரதமர் திரு நரேந்திரமோடி தாவூதி போரா சமூகத்தின் சார்பில் இந்தூரில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இமாம் ஹுசைன் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளார்

குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு சென்பியா மால்டா ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணமான இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டு செல்கிறாா்

இந்தியா ரஷ்யா தொழில் நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஆணையத்தின் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் இன்று பங்கேற்கிறாா்

இனி விரிவான செய்திகள் பிரதுமர் திரு நரேந்திரமோடி இந்துரில் இன்று நடைபெறவுள்ள இமாம் ஹுசைன் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றவுள்ளார்

குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியறவுத்துறை அமைச்சக இது இணைச்செயலாளர் டாக்டர் அஞ்சுகுமார் குடியரசுத் துணைத்தலைவரின் இந்த பயணத்தின்போது அந்நாடுகளுடன் வேளாண்மை மற்றும் கற்றுவாத் துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் செர்பியா பயணத்தை முடித்துக்கொண்டு ஞாயிறன்று மாவ்டா சென்றடையும் திரு வெங்கைய்யா நாயுடு அந்நாட்டின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்தார் குடியரசு துணைத்தலைவரின் மால்டா பயணத்தின்போது தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருநாடுகளும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக பேச்சு நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்

சள்வதேச வா்த்தகத்தில் உள்ள சவால்கள் புதிய தொழில் புரட்சி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது உலக வாத்தக அமைப்பின் சீர்திருத்தங்களை அமல்படுத்த இந்தியா விரும்பும் அதேவேளை வர்த்தகத்தை தடையின்றி மேற்கொள்ளவும் விரும்புவதாக திரு சுரேஷ் பிரபு டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் திட்டத்தை வகுக்க இந்த கூட்டத்தில் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் எஃகு மற்றும் அலுமினியத்தின் மீதான கங்கவரியை அமெரிக்கா உயர்த்தியுள்ளது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ரஷ்ய நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள வா்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொண்டு இருதரப்பு பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தவேண்டும் என்று வா்த்தக அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கேட்டுக்கொண்டுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவும் ரஷ்யாவும் வர்த்தகத்தை அதிகரிக்க ரஷ்யாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் அதிக பங்களிப்பை வழங்கமுடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் ரஷ்யாவில் நடைபெற்ற கிழக்கத்திய நாடுகளின் பொருளாதார கூட்டமைப்பு கூட்டத்தில் அவர் பங்கேற்றபோது அந்நாட்டின் வர்த்தக அமைச்சருடன் திரு சுரேஷ்பிரபு பேச்சு நடத்தினார் உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக திரு ரஞ்சன் கோகோய் பொறுப்பேற்கவுள்ளார் இதற்கான அறிவிக்கையை சுட்ட அமைச்சகம் நேற்று வெளியிட்டது

அசாமில் குவ்ஹாத்தி அருகே மல்பெரி நூல் வங்கியை அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் இன்று தொடங்கி வைக்கிறார்

நிகழ்ச்சியில் மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு ரஞ்ஜித் தத்தா நிதியமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஆகியோரும் கலந்துகொள்கின்றனர் உத்தரபிரதேச மாநிலம் ராம் நகரில் புகழ்பெற்ற ராம் லீவா நிகழ்ச்சி விநாயகள் சதுர்த்தி தினமான நேற்று தொடங்கியது விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் ராமாயண நிகழ்வுகள் நாடகமாக இடம்பெறுகின்றன

இக்கூட்டத்திற்கு திருமதி சுஷ்மா ஸ்வராஜூம் அந்நாட்டின் துணை பிரதமர் திரு யூரிபோரிசோவும் இணைந்து தலைமை வகிக்கின்றனர் இருதரப்பு வா்த்தகம் முதலீடு அறிவியல் தொழில்நட்பம் கலாச்சாரம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்புக்கான நடவடிக்கைகள் பற்றி இந்த ஆணையம் ஆண்டுக்கு ஒருமுறை கூடி விவாதித்து வருகிறது இன்று நடைபெறும் இக்கூட்டத்திற்கு பிறகு இந்த ஆணையத்தின் சார்பில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள் வழங்கப்படும் முன்னதாக நேற்று ரஷ்யா சென்ற திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெர்ரி லாவ்ரோவை சந்தித்து பேச்சு நடத்தினார் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இரு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார் இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ரஷ்யா செல்லும் வழியில் நேற்று துர்க்மெனிஸ்தான் சென்ற திருமதி குஷ்மா குவராஜ் அஷ்காபாத் விமானநிலையத்தில் சிறிதுநேரம் தங்கியிருந்தார் அப்போது அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு ரஷித் மெரேதோவை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினாா் பிஜேபியின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தில்லி பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தேர்தலில் தலைவர் தலைவர் மற்றும் இணைச் செயலாளர் பொறுப்புகளை கைப்பற்றியுள்ளது செயலாளர் பொறுப்புக்கான தேர்தலில் என் எஸ் யு ஐ அமைப்பு வெற்றிபெற்றுள்ளது

நேற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தலைவா் பதவிக்கு போட்டியிட்ட ஏபிவிபி யின் திரு

இணைச்செயலாளர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் ஏபிவிபி யின் ஜோதி அதிக வாக்குகளை பெற்று அப்பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார் இந்த வெற்றி குறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஏபிவிபி யின் வெற்றி இளைஞர்களின் வெற்றி என்றும் தேசிய சித்தாந்தத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரிவினை மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு எதிரான முடிவு இது என்றம் திரு அமித் ஷா டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் ஏபிவிபி யின் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உத்தரபிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு தே்சிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலாக நிதியுதவி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது உத்தரபிரதேசத்தில் கடந்த நிதியாண்டில் வறட்சியால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதாலும் மகாராஷ்டிராவில் பூச்சித் தாக்குதல் மற்றும் வெள்ளத்தால் பயிர் பாதிப்பு ஏற்பட்டதாலும் இந்த உதவி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இக்கூட்டத்தில் நிதியமைச்ச் திரு அருண்ஜேட்லி வேளாண் துறை அமைச்ச் திரு ராதாமோகன் சிங் ஆகியோரும் பங்கேற்றனர் பீகாரில் கும்பல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ஒரு லட்ச ருபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் பாட்னாவில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சரவை செயலாளர் திரு சஞ்சய்குமார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உதவித்தொகை ஒருமாத காலத்திற்குள் வழங்கப்படும் என்றார்

அண்மையில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் உதயவீர் சிங் நேற்று தங்கப்பதக்கம் வென்றார்

குழு பிரிவிலும் இந்தியாவுக்கு நேற்று ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்தது